பிரதமர் திரு நரேந்திரமோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை தற்போது மேற்கொண்டு வருகிறார்

தமிழகத்தில் பருவமழை முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி தலைமையில் முக்கிய ஆலோசனை கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது

ராஜ்கோட் கிரிக்கெட் டெஸ்டில் வெஸ்ட் இண்டிசுக்கு எதிராக இந்தியா மிக வலுவான நிலையில் உள்ளது

ரஷ்ய அதிபருடன் அந்நாட்டு துணை பிரதமர் யூரி பாரிசோவ் வெளியுறவு துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ராவ் வர்த்தக அமைச்சர் டெனிஸ் மான்ட்ரோவ் ஆகியோரும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளனர் பிராந்திய சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும் ரஷ்ய அதிபர் இன்று சந்தித்து பேச உள்ளார்

மனித வள மேம்பாட்டிற்கு கல்வி நிறுவனங்களே மையமாகும் என்று சுட்டிக்காட்டிய அமைச்சர் ஒரு கல்வி நிறுவனத்தின் தரம் அதன் ஆசிரியர்களின் பயிற்றுவிப்பின் மூலம் வெளிப்படும் என்றார்

கல்விக்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் கல்வி முறையில் தரமதிப்பீடு என்பது மிகவும் அவசியமானது என்றும் சுட்டிக்காட்டினார் பள்ளித்தொட்டே தரமான கற்றல் முறைகள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய அவர் கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆகியோர் ஒருங்கிணைந்து இதில் பங்கெடுப்பதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார் கல்வி பயிற்றுவிப்பில் பத்தரை லட்சம் ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுவதாகவும் இதில் மூன்றாவது பிரிவினர் வரும் மார்ச் மாதம் தங்களது பயிற்சியை நிறைவு செய்ய இருப்பதாகவும் குறிப்பிட்டார்

நீடித்த வளர்ச்சிக்கு படைப்பாற்றல் திறன் அடிப்படை என்று சுட்டிக்காட்டிய அமைச்சர் ஆராய்ச்சி மற்றும் கல்வியில் புதுமையான படைப்பாற்றலே சிறந்த முத்திரையாக அமையும் என்றார் முன்னதாக திரு பிரகாஷ் ஜவ்டேகர் துாய வளனார் கல்லுாரியின் கலாச்சார சின்னமான புதுப்பிக்கப்பட்ட உயிரி அறிவியல் அருங்காட்சியகத்தை தொடங்கி வைத்ததோடு கல்லுாரியின் டிஜிட்டல் வலைதளத்தையும் அறிமுகம் செய்து வைத்தார்

அப்துல் கலாம் பயின்ற இக்கல்லுாரியின் இயற்பியல் துறையை பார்வையிட்டார்

பூரி வேகமாக நகர்மயமாகி வரும் இத்தருணத்தில் திடக்கழிவு மேலாண்மையே நகர்ப்புறங்களில் மிகப்பெரிய சவாலாக திகழ்கிறது என்று மத்திய வீட்டுவசதி நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சர் திரு

புதுதில்லியில் உலக வசிப்பிட தினத்தையொட்டி இன்று உரையாற்றிய அவர் நாடுமுழுவதும் துாய்மை இலக்கை எட்ட துாய்மை தொடர்பான மக்களின் மனதில் தேவையான மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றார் சத்தீஸ்கட் மாநிலத்தின் அம்பிகாபூர் நகரில் திடக்கழிவு மேலாண்மை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார்

இதில் பங்கேற்றுள்ள பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அறிவியலாளர்கள் வல்லுனா்கள் மாணாக்கருடன் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர்

அறிவியல் மாற்றத்திற்கே என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டின் அறிவியல் திருவிழா நடைபெறுகிறது நாளை குடியரசுத்தலைவர் திரு

வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ள நிறைவுநாள் நிகழ்ச்சியில் மத்திய சாலைப்போக்குவரத்து நெடுஞ்சாலை கப்பல்துறை அமைச்சர் திரு நிதின்கட்காரி உரைநிகழ்த்துகிறார்

ரிசர்வ் வங்கியின் இணையதளத்தில் இதுதொடர்பான ஆவணங்களை இன்று பிற்பகல் இரண்டரை மணி முதல் பார்வையிடலாம்

நெல்லை மழை நெல்லை பாளையங்கோட்டை தென்காசி ராதாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை நீடிப்பதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

எடப்பாடி

தங்கமணி வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் ஒருபகுதியாக முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி தலைமையில் சென்னையில் நாளை மின்வாரியம் சார்பில் பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது நாமக்கல்லில் இன்று இதனை தெரிவித்த மாநில மின்துறை அமைச்சர் திரு

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்துாரி உள்ளிட்டோர் இதில் கலந்துகொண்டனர்